் ஒரு லட்சம் பேர் பங்கேற்கும் நமஸ்தே டிரம்ப் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு மோடியும் அதிபர் டிரம்ப்பும் கூட்டாக உரை நிகழ்த்துகின்றனர்

அகமதாபாத்தில் அதிபர் டிரம்ப் சபர்மதி ஆசிரமத்திற்கு வருகை தருகிறார் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் சாலையோர கலை நிகழ்ச்சிகளை அவர் பார்வையிடுகிறார்

நமஸ்தே டிரம்ப் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியின்போது மாபெரும் கலை நிகழ்ச்சிக்குஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அதிபர் டிரம்ப்பும் அவரது குழுவினரும் ஆன்ரா சென்று தாஜ்மஹாலை பார்க்கின்றனர் ஆக்ரா விமான நிலையத்தில் அதிபர் டிரம்பை குஜாத் ஆளுநர் திருமதி ஆனந்தி பென் பட்டேல் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் ஆகியோர் வரவேற்கின்றனர் நாளை அமெரிக்க அதிபர் தில்லிக்கு புறப்படுகிறார் நாளை காலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதிபர் டிரம்ப்புக்கும் அவரது துணைவியாருக்கும் சம்பிரதாய வரவேற்பு அளிக்கப்படுகிறது இதனையடுத்து இவர்கள் ராஜ்காட் சென்று மகாத்மா காந்தி சுமாதியில் அஞ்சலி செலுத்துகிறார்கள் தில்லியில் ஐதரபாத் இல்லத்தில் நாளை அதிபர் டிரம்புக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையே குழு நிலை பேச்சுக்கள் நடைபெறவுள்ளன மதியம் அதிபரை கவுரவிக்கும் வகையில் பிரதமர் மோடி அவருக்கு விருந்தளிக்கிறார் நாளை மாலை அதிபர் டிரம்ப் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை குடியரசு தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசுகிறார் அதிபரை கவுரவித்து குடியரசு தலைவர் அவருக்கு இரவு விருந்தளிக்கிறார் நாளை மாலை அதிபர் டிரம்ப் இந்தியாவிலிருந்து புறப்படுகிறார் தமது பேச்சுக்களின்போது அதிபர் டிரம்ப்பும் பிரதமர் மோடியும் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு பயங்கரவாத எதிர்ப்பு எரிசக்தி பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு மண்டல பிரச்சினைகள் குறித்து விவாதிப்பார்கள்

நாட்டில் இந்த கருவிகளில் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அது கூறுகிறது வைரஸ் பாதித்துள்ள சீனாவுக்கு அதிகம் தேவைப்படும் சில மருத்துவ பொருட்கள் மீதான ஏற்றுமதி தடை பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதிலளித்த வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவிஸ்குமார் உலக சுகாதார அமைப்பின் ஆலோசனைக்கு ஏற்ப இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தாா் ஏற்றுமதிக்கு தடை செய்யப்பட்டிருந்த சில பொருட்கள் விதி விலக்காக ஒருமுறை மட்டும் சீனாவுக்கு அனுப்பப்படுவதை அரசு அனுமதித்தது என்று அவர் கூறினார் மனிதாபிமான அடிப்படையில் சீனாவின் நலத்தில் இந்திய மக்கள் கொண்டுள்ள அக்கரையை எதிரரொலிக்கும் வகையில் இந்த பொருட்கள் தனி விமானத்தின் மூலம் ஊகான் நகருக்கு அனுப்பப்படும் என்றார் இந்த விமானத்தில் அங்குள்ள இந்திய குடிமக்கள் திரும்பி வருவதற்கு அனுமதிக்குமாறு சீனா அதிகாரிகளை இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளது பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் இன்று ஒராண்டை நிறைவு செய்கிறது இந்த திட்டம் நாடெங்கும் விவசாயிகள் தங்களது விவசாயம் மற்றும் வீட்டு தேவைகளுக்கான வருமான ஆதரவு வழங்குவதற்கு சென்ற ஆண்டு இதே நாளில் தொடங்கப்பட்டது

தற்போது இந்த திட்டம் விவசாயிகள் வைத்துள்ள நில அளவை கணக்கில்கொள்ளாத வகையில் அனைத்து விவசாயிகளுக்கும் விரிவாக்கப்பட்டுள்ளது

தமது அரசு செயல்பாட்டில் பிஜேபி தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறார் மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத் தொடருக்கு முன்னதாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகா விகாஷ் அகாதி அரக இதுவரை மிக சிறந்த பொது நலன் கருதிய முடிவுகளையே எடுத்துள்ளது என்று கூறினார்

ஆளுநர் உரைக்கு பின்னர் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்படும்

வடகிழக்கு மாநிலங்களின் பங்களிப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு என்பதை மைய கருத்தாக கொண்டு அசாமில் இந்த மாநாட்டை நித்தி ஆயோக் நடத்துகிறது

மேற்கு வங்க மாநிலத்தில் நடைபெறவுள்ள நகராட்சி தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரி முன்னியும் இட பகிர்வுக்கான ஏற்பாட்டை செய்துக்கொள்ள உள்ளன தொகுதிகளில் தங்களது கட்சிகளின் வலுவின் அடிப்படையில் வேட்பாளர்களை நிறுத்த தமது கட்சியும் இடதுசாரி முன்னியும் ஒப்புக்கொண்டுள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சோமன் மித்திரா தெரிவித்தார்

பாகிஸ்தானில் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதிகள் முடப்பட்டுள்ளன இருதரப்பு தரை மற்றும் விமான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது ஈரான் உடனான எல்லைகளை தற்காலிகமாக மூடியிருப்பதாக துருக்கியும் அறிவித்துள்ளது ஈரான் பொது தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சி கூறியிருக்கிறது

இவற்றில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் மட்டுமே அறிவித்துள்ள அமைச்சகம் அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என குறிப்பிடவில்லை

ஏற்கனவே நலிவு நிலையிலுள்ள உலக பொருளாதாரம் மீட்டெழுச்சி பெறுவதில் கொரோனோ வைரஸ் தொற்று தாமதத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது